நரேந்திரமோடிகூறியிருக்கிறார்

திரு ராகுல் காந்திதெரிவித்திருக்கிறார்

நாட்டன் வளர்ச்சிமற்றும் பாதுகாப்பு கருதிஉறுதியானகூட்டணியைஅமைத்திருப்பதாகஅஇஅதிமுகவின் இணைஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமானதிருளடப்பாடிபழனிசாமிகூறியிருக்கிறார்

சாட்டியுள்ளார்

இன்றுகொண்டாடப்படுகின்றன

ஹைதராபாத் மும்பைஅணிகள் மோதுகின்றன

உத்திரப்பிரதேசத்தில் நேற்றபிரச்சாரம் மேற்கொண்டஅவர் எதிர்க்கட்சிகளானகாங்கிரஸ் சமாஜ்வாதிகட்சி பகுஜன் சமாஜ் கட்சிஆகியவைநாட்டுமக்களைஆபத்தானகட்டத்திற்குகொண்டுசெல்வதாககுற்றம் சாட்டினார்

பயங்கரவாதிகளுக்குஅவர்களுக்கு புரியும் மொழியிலேயேபதில் கொடுப்பதுதான் சரியானதாகும் என்றுஅவர் குறிப்பிட்டார் பிஜேபியின் மூத்ததைவரும் பிரதமருமானதிரு நரேந்திரமோதிமீதுதமக்குவெறுப்போ கோபமோ இல்லைஎன்றுகாங்கிஸ் தலைவர் திரு ராகுல் காந்திகூறியிருக்கிறார் மகாராஷட்டிரமாநிலம் புனேயில் பிரச்சாரம் மேற்கொண்டஅவர் பிஜேபியைஉருவாக்கியவர்களில் ஒருவரானதிரு அத்வானிக்கு இழைக்கப்பட்டிருக்கும் அவமதிப்பு வருத்தம் அளிப்பதாககூறினார் பிஜேபியின் அரசியல் எதிரிகளைதேசவிரோதிகளாககருதக்கூடாதுஎன்றுதிரு அத்வானிகூறியிருப்பதைதிருராகுல் காந்திசுட்டிக்காட்டியுள்ளார் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் இடம் பெற்றுள்ளஏழைமக்களுக்கானகுறைந்தபட்சவருமானம் பதில் கூற வேண்டிய அவசியம் இல்லைஎன்றும் இதனைவெற்றிகரமாகநிறைவேற்றுவதுதான் தமதுவிருப்பம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

அருண்ஜேட்லிகுற்றம் சாட்டியுள்ளார்

இந்தியாவின் பன்முகத்தன்மையகாப்பாற்றுவதற்குமக்கள் முடிவெடுக்கவேண்டுமென்றுமார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்ததலைவர் திருமதி

இந்தவழக்குவரும் எட்டாம் தேதியன்றுஉச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்குஎடுத்துக் கொள்ளப்படுகிறது

சாதிமற்றும் மதஅடிப்படையிலும் வாக்காளர்களுக்குகோரிக்கைகள் விடுவதுநடத்தைவிதிகளுக்கு புறம்பானதாகும் என்றும் கோவில்கள் மசூதிகள் தேவாலயங்கள் குருத்வாராக்கள் போன்ற இடங்களில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடாதுஎன்றுதேர்தல் ஆணையம் கூறியுள்ளது நாட்டின் வளர்ச்சிமற்றும் பாதுகாப்பு கருதிஉறுதியானகூட்டணியைஅமைத்துள்ளதாகஅஇஅதிமுகவின் இணைஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமானதிரு எடப்பாடிபழனிசாமிகூறியிருக்கிறார் மதுரையில் நேற்றுபிரச்சாரம் மேற்கொண்டஅவர் தமிழகத்தில் கல்விவளர்ச்சிஅடைந்திருப்பதாகவும் சுட்டம் ஒழுங்கை பேணிபாதுகாப்பதில் அமைதிப்பூங்காவாகதமிழகம் திகழ்வதாகவும் குறிப்பிட்டார்

தமிழகத்தில் சுட்டம் ஒழுங்கு நிலைமைசீர்கெட்டுள்ளதாகதிமுகதலைவர் திரு மு க ல்டாலின் கூறியிருக்கிறார் விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் நேற்றுபிரச்சாரம் மேற்கொண்டஅவர் விவசாயிகளின் நலன் பாதுகாக்கப்படவில்லைஎன்றும் மாநிலஅரசுமக்களின் அன்றாடவாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள இன்னல்கள் குறித்துகவலைப்படாமல் உள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார்

மக்களவைத் தேர்தல் தொடர்பாகதொகுதிவாரியாகஎமதுசெய்தியாளர்கள் வழங்கும் களநிலவரம் குறித்தபகுதியில் இன்று இடம் பெறுவதுநாமக்கல் மக்களவைதொகுதி

நாமக்கல் இராசிபுரம் திருச்செங்கோடு ஆகிய மூன்று நகராட்சிகளிலும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த சுற்று வட்டச் சாலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை பல ஆண்டுகளாக நீடித்து வந்து இந்த வருடமாவது நிறைவேறுமா என பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர்முட்டை ஏற்றுமதிக்கு தனி மண்டலமும் முட்டைகளை பாதுகாக்க குளிர்பதன கிடங்கும் அமைக்க வேண்டும் என்பது கோரிக்கையாகவேஉள்ளது அதே நேரத்தில் டீசல் விலையை கட்டுக்குள்

நடைபெறும் பாராளுமன்றத் தேர்தலில் அதிமுக சார்பில் பகாளியப்பன்

கண்ணன்

ஆளுநர் திருபன்வாரிலால் புரோகித் விடுத்துள்ளவாழ்த்துச் செய்தியில் புத்தாண்டுபிறந்துள்ள இந்நாளில் வளர்ச்சியைகுறிக்கோளாகக் கொன்டுஅனைவரும் கடினமாகஉழைக்கவேண்டும் என்றும் செழுமையானபாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் பாதுகாத்துடுற்றுமையான இந்தியாவைஉருவாக்கவேண்டுமென்றுகேட்டுக்கொண்டுள்ளார் இந்நாளைஒட்டிமுதலமைச்சர் திருளடப்பாடிபழனிசாமி திமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் பா ம க நிறுவனர் மருத்துவர் ச ராமதாகஉள்ளிட்டதலைவர்களும் வாழ்த்துக்களைதெரிவித்துள்ளனர்

சீனாவுடனானவர்த்தகபேச்சுக்கள் வெற்றியடைந்திருப்பதாகஅமெரிக்கஅதிபர் திரு டோனால்டுட்ரம்ப் தெரிவித்துள்ளார் பிஜேபியின் மூத்ததலைவரும் உத்திரப்பிரதேசமுதலமைச்சருமானதிரு

நிதிஆயோக் அமைப்பின் துணைத்தலைவர் திரு ராஜீவ் குமார் காங்கிரஸின் குறைந்தபட்சஊதியதிட்டம் குறித்துசர்ச்சைக்குரியகருத்துக்கள் தெரிவித்துகுறித்துதேர்தல் ஆனையம் விளக்கம் கேட்டுநோட்டீஸ் அனுப்பியுள்ளது

இன்றுமாலைநான்குமணிக்குசென்னையில் நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை பஞ்சாப் அணிகள் மோதுகின்றன எட்டுமணிக்குஹைதராபாத்தில் நடைபெறும் இரவு மற்றொருஆட்டத்தில் ஹைதராபாத் மும்பைஅணிகள் விளையாடவுள்ளன